சதவீததிற்கும் தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளா்

வண்டலூரில் அமைக்கப்பட்டுவரும் புறநகர் பேருந்துமுனையத்திற்கானபணிகளவிரைந்துமுடிக்குமாறுஅதிகாரிகளுக்குதுணைமுதலமைச்சா் திரு ஓ பன்னீர் செல்வம் அறிவுறுத்தியுள்ளார் அரசுநலத்திட்டங்கள் தகுதியானபயனாளிகளுக்குஉரியநேரத்தில் சென்றடைவதைஅதிகாரிகள் உறுதிப்படுத்தவேண்டும் என்றுடள்ளாட்சித்துறைஅமைச்சர் எஸ் திரு பிவேலுமணிகேட்டுக்கொண்டுள்ளார்

முந்தையஅளவைவிட இரண்டரைமடங்குஅதிகம் என்றுநாடாளுமன்றத்தில் நேற்றுஅவர் இது தெரிவித்தார்

மக்களவையில் நேற்றுமுன்தினம் நிதிநிலைஅறிக்கைமீதானவிவாதத்தில் திருராகுல்காந்திஉரையாற்றும் தில்லியில் உயிரிழந்தவிவசாயிகளுக்கு இரண்டுமணித்துளிகள் போது மவுனம் அனுஷ்டிக்குமாறுஅவைஉறுப்பினா்களுக்குஅவா் உத்தரவிட்டதுஉரிமைமீறல் பிரச்சினைக்குஉட்பட்டதாகும் என்றுபி ஜே பிநாடாளுமன்றஉறுப்பினா் திரு சஞ்சுப் ஜெய்ஸ்வால் முன்மொழிந்துள்ளஉரிமைமீறல் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருராகுல்காந்தியின் நடவடிக்கைஅவையின் மாண்பைகுறைத்துவிட்டதாகவும் அவா் குற்றம் சாட்டியுள்ளா் சென்னைண்டலூர் கீளம்பாக்கத்தில் புதிதாகஅமைக்கப்பட்டுவரும் புறநகர் பேருந்துமுனையத்திற்கானபணிகளைவிரைந்துமுடிக்குமாறுஅதிகாரிகளுக்குதுணைமுதலமைச்சா் திரு பன்னீர் செல்வம் அறிவுறுத்தியுள்ளார்

சென்னைகோயம்பேடுமொத்தகாய்கனி அங்காடியையும் நேற்றுபாா்வையிட்டுஆய்வு செய்ததுணைமுதலமைச்சா் அங்குநடைபெறும் சீரமைப்பு பணிகள் குறித்துஅதிகாரிகளிடம் கேட்டறிந்தாா் அரசுநலத்திட்டங்கள் தகுதியானபயனாளிகளுக்குஉரியநேரத்தில் சென்றடைவதைஅதிகாரிகள் உறுதிப்படுத்தவேண்டும் என்றுஉள்ளாட்சித்துறைஅமைச்சா் திரு எஸ் பிவேலுமணிகேட்டுக்கொண்டுள்ளாா்

ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் நொய்யல் ஆற்றுசீரணப்பு பணிகளையும் விரைந்துமுடிக்குமாறுஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார் கோவைவிமானநிலையவிரிவாக்கதிட்டத்திற்குநிலம் வழங்கியவர்களுக்குஉரிய இழப்பீடுகிடைக்கநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் திருவேலுமணிதெரிவித்தாா்

இடத்திலேயேஒருபெண் உட்படஒன்பதுபோ் உயிரிழந்தநிலையில் மருத்துவமனையில் சம்பவ சிகிச்சைபலனளிக்காமல் ஒன்பதுபேர் உயிரிழந்தனர் இவர்களதுஉடல்களைஅடையாளம் காணும் பணிநடைபெற்றுவருகிறது காயமடைந்தவா்களுக்குசிவகாசி சாத்தூா் அரசுமருத்துவமனைகளில் சிகிச்சைஅளிக்கப்பட்டுவருகிறது

திருநெல்வேலியில் நேற்றுசெய்தியாளா்களிடம் பேசியஅவர் காங்கிரஸ் கட்சிதலையில் மூன்றாவதுஅணிஅமையவாய்ப்பில்லைஎன்றுகூறினாா் உலகவானொலிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உள்ளிட்டதகவல்களைஅறிந்துகொள்ளவானொலிசிறந்தஊடகமாகதிகழ்கிறதுஎன்றுதருமபுரியைச் சேர்ந்தவானொலிநேயர் கூறுகிறார்

அந்தயானையைகும்கியானையாகமாற்றும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்டநாடுகளில் நேற்றுநிலநடுக்கம் ஏற்பட்டது இதுதில்லி பஞ்சாப் மாநிலங்களிலும் உணரப்பட்டது

விசாகப்பட்டினத்தில் சுற்றுலாபேருந்துஒன்றுமவைப் பாதையிலிருந்துபள்ளத்தில் விழழந்ததால் நான்குபேர் உயிரிழந்தனர்

இங்கிலாந்துஅணிகளுக்கிடையேயான இந்தியா இரண்டாவதுகிரிக்கெட் டெஸ்ட் போட்டிசென்னைசேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் இன்றுதொடங்குகிறது இரு அணிகளுக்கிடையேயானமுதல் போட்டியில் இங்கிலாந்துவெற்றிபெற்றது இந்நிலையில் இந்தப்போட்டிக்கான இங்கிலாந்துஅணிஅறிவிக்கப்பட்டுள்ளது